பீகார் நேபாள் இடையே முதல் பேருந்து சேவை இன்று தொடங்கியது

விதிகளைமீறி கட்சி நிதி வசூல் செய்தது குறித்து விளக்கம் அளிக்குமாறு ஆம் ஆத்மி கட்சிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

உலக துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது

உரை இந்திய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் சிறப்பாக எடுத்துரைத்தாக விவேகானந்தரின் குறிப்பிட்ட அவர் இளைஞர்களின் திறமையால் ஒரே பாரதம் ஒப்பற்ற பாரதத்தை உருவாக்க முடியும் என்றார் நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் பல்வேறு பிரிவுகளைச் சார்ந்த மக்களும் சமமாக வாழ்வதற்குரிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்

இந்தியாவின் வளர்ச்சி தமிழக இளைஞர்களையே நம்பியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள ஆயுஷ்மான் திட்டத்தில் தமிழக அரசும் மக்களும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் கூறினார் அங்கன்வாடி ஊழியர்களுக்கான மாதாந்திர படி உயர்த்தி வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள அங்கன்வாடி கிராம செவிலியர்கள் ஆகியோருடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர் நாட்டு மக்களின் ஊட்டக்சத்து நிலையை மேம்படுத்தவும் சுகாதார வசதிகளின் தரத்தை உயர்த்தவும் மத்திய அரசு முழுவீச்சுடன் செயல்படுவதாக கூறினார் ரத்த சோகை மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்றும் இரும்புச்சத்து மற்றும் அயோடின் கலந்த உப்பு ஆகியவற்றின் பயன்பாடுகளை பொதுமக்களிடையே விளக்க வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டார் ஆண்டுக்கு ஒரு சதவீத அளவுக்கு ரத்தசோகை பிரச்சிளை குறைக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்த திரு நரேந்திரமோடி இதனை ஆண்டுக்கு மூன்று சதவீதமாகக் குறைக்க ஊட்டச்சத்து திட்டம் எனப்படும் போஷன் அபியான் திட்டத்தின் மூலம் முயற்சி எடுக்கப்படுகிறது என்றார் இத்திட்டத்தை பிரதமர் அண்மையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜுனு என்ற இடத்தில் தொடங்கி வைத்தார் அங்கன்வாடி ஊழியர்களுக்கான மாதப்படி உயர்த்தப்படும் என்று அறிவித்த அவர்

இதில் உயிரிழந்தவர்களின் குடுப்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சும் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தெலங்கானா மாநில அரசு அறிவித்துள்ளது அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேவர ராவ் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் நாட்டில் வங்கிக் கட்டமைப்பை முந்தைய காங்கிரஸ் தலைமையிலாள ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசு சீர்குலைத்து விட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது

நேஷ்னல் ஹெராவ்டு வழக்கில் தில்லி உயர்நீதிமன்றத்தின் முடிவு குறித்து பேசிய அமைச்சர் இந்த வழக்கில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தனக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மத்திய அரசின் ஐந்தாண்டு கால ஆட்சி நிறைவடையும்போது நாட்டில் இரண்டு வட்சம் கிலோ மீட்டர் சாலைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் என்று மத்திய சாலைபோக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நெடுஞ்சாலை அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் இதனைத் தெரிவித்தார்

பின்னர் சரண்பூர் தேசிய நெடுஞ்சாலையின் மூன்றாவது வழி சாலை விரிவாக்கப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது பீகாரில் இருந்து நேபாள நாட்டிற்கு முதல் முறையாக பேருந்து சேவை இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது பாட்னாவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் பேருந்து சேவையை தொடங்கி வைத்துப் பேசினார் இந்தியா நேபாள் இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவதற்கு இந்த சேவை உதவும் என்று அவர் கூறினார் புத்தகபா ஜனக்பூர் உள்ளிட்ட மார்க்கங்களிலும் நேபாள் தலைநகர் காத்மாண்டுவிற்கு பேருந்துகள் இயக்கப்படும் என அவர் தெரிவித்தார் கட்சி நிதி வசூல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதூக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்குமாறு ஆம் ஆத்மி கட்சிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

இந்தியா இலங்கை இடையேயான கடற்படை கூட்டு பயிற்சி இலங்கையின் திரிகோன மலையில் தொடங்கியது இருதாப்பிலும் தலா மூன்று ராணுவ கப்பல்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர்

இருநாட்டு கடற்படை இடையே நட்புறவு தொலைத்தொடர்பு கூட்டுப்பயிற்சி தொழில்நுட்ப பயிற்சி உள்ளிட்டவைகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒரு வாரம் நடைபெற உள்ள இந்த பயிற்சி வரும் வியாழக்கிழமை நிறைவடைகிறது இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் ஆகிய நாடுகள் இடையேயான வெளியுறவுத்துறை இணையமைச்சர்கள் மட்டத்திலான முத்தரப்பு பேச்சுவார்த்தை காபூலில் இன்று நடைபெற்றது ஷபாகத் துறைமுகம் பொருளாதார ஒத்துழைப்பு தீவிரவாத ஒழிப்பு போதை மருந்து தடுப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது ஆப்கானிஸ்தானில் அமைதி மற்றம் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு உதவிகளை தொடர்ந்து வழங்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது

பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கும் பொறுப்பு மத்திய அரசை சார்ந்தது என்று தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் விமான நிவையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோலியப் பொருட்கள் மீது தமிழக அரசு விதிக்கும் மதிப்புக் கூட்டு வரியை குறைப்பது மாநிலத்தின் வரி வருவாயை பாதிக்கும் என்றும் எனினும் அது பற்றி பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மீதான ஊழல் புகாரை அடுத்து அவர் பதவி விலக வேண்டுமென்ற கோரிக்கை வலுத்துள்ளது பற்றி கேட்டதற்கு குற்றம்சாட்டப்பட்ட காரணத்தால் ஒருவரை குற்றவாளி என்று கருத முடியாது என்று முதலமைச்சர் பதிலளித்தார் கா்நாடக அரசு காவிரியின் குறுக்கே எந்த ஒரு அணை கட்டினாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்காது என்பதால் மேகதாது அணைத் திட்டத்தை முற்றிலும் எதிர்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் விளையாட்டுச் செய்தி ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற இந்திய குத்துச் சண்டை வீரர் அமித் பன்காலுக்கு அர்ஜுனா விருது வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்திய குத்துச் சண்டை சம்மேளம் மத்திய அரசுக்கு வழங்கியுள்ள பட்டியலில் சோனியா லாதர் மற்றும் கௌரவ் பிதூரி ஆகியோருக்கும் அர்ஜுனா விருது வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது

உலக தப்பாக்கிச்சடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது